பழனிசாமி சாலைப்பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு அறக்கட்டளையை தொடங்கிவைத்தார்

நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி மூன்று நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று மாலை ஜப்பாள் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்தார் இரு நாடுகளுக்கும் இடையேயான வருடாந்திர உச்சிமாநாட்டிலும் அவர் பங்கேற்கவுள்ளார்

இதனைத் தொடர்ந்து இருவரும் டோக்யோவிற்கு ரயில் மூலம் பயணம் மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளை மறுநாள் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றவுள்ளார் பின்னா் ஜப்பான் தொழிலதிபா்களுடனும் அவா் பேச்சு நடத்தவுள்ளாா் இந்த பயனத்தின்போது இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன

ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ்

உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு வேலுமணி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அப்போது உடனிருந்தனர் கோவை கொடிஷியா வளாகத்தில் சமூக ஆர்வலர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ள உயிர் அறக்கட்டளை என்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தம் அமைப்பையும் முதலமைச்சர் தொடங்கிவைத்தார் இந்த அறக்கட்டளை இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

முக்கிய நெடுஞ்சாலைகளில் கட்டுப்பாடின்றி செல்லும் வாகனங்களை நவீன முறையில் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விபத்துகளும் உயிரிழப்புகளும் கணிசமாகக் குறையும் என்று அவர் கூறினார் சிகிச்சை மையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விபத்வ தெரிவித்தார் கோவை அவினாசி சாலையில் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் இப்பணி தொடங்கும் என்றும் அவர் கூறினார் கோவை கிழக்கு மற்றும் மேற்கு புறவழிச்சாலைகளுக்கு நிலம் எடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் வடகிழக்கு பருவமழைய எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னேற்பாட்டு பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் பேரிடர் குறித்து அலாரம் மூலம் எச்சரிக்கை செய்வதற்கான டி

ஸ்பாட் என்ற செல்போன் செயலி நேற்று முதலமைச்சரால் அறிமுகம் செய்துவைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

நடைபெற்ற சிகரத்தைத் தொடு எனும் வேலைவாய்ப்பு வழிகாட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் திரு உதயகுமார் இளைஞர்கள் தங்களது கடமையை உணர்ந்து தகுதியை வளர்த்துக் கொண்டால் வாய்ப்புகள் தேடிவரும் என்று கூறினார் வாழ்வில் வெற்றி பெற்று உயர்ந்தவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டு மாணவர்கள் தங்களுடைய தகுதியை வளர்த்து வாய்ப்புகளை தேடுவதில் முழு முயற்சியுடன் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை அகில இந்திய வானொலி செய்திப் பிரிவு இயக்குனர் திரு பழனிசாமி மாணவர்கள் தங்களது தனித் திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்றார் தங்களுடைய கல்வித் தகுதி மற்றும் திறமைக்கு ஏற்ப வேலைவாய்ப்புகளை தேடிக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு வேண்டும் என்றும் அதற்காக தொடர் பயிற்சியை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மாணவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வாய்ப்புகளை எட்டுவதில் சிரமமில்லை என்றும் திரு பழனிசாமி தெரிவித்தார்

அகில இந்திய வானொலி மற்றும் துர்தர்ஷனிள் அளைத்து அலைவரிசைகளிலும் பிரதமரின் உரை இடம்பெறவுள்ளது பிரதமர் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பு செய்யும்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 தமிழகத்தில் டெங்கு டஉள்ளிட்ட வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்குத் தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் இந்த காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்றும் கேட்டுக் கொண்டார் சென்னை கடலூர் மதுரை ஆகிய இடங்களில் டெங்கு காய்ச்சல் பரவியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார்

காலம் கடந்து வருவதால்தான் உயிரிழப்பு ஏற்படுகிறது என்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்

ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள முத்தராமலிங்கத் தேவர் நினைவிடத்தில் அன்றைய தினம் முதலமுச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமுச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது சென்னை நந்தனம் சந்திப்பில் உள்ள தேவர் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பண்ணன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் வளர்ச்சி ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

திருவள்ளுர் மாவட்டத்தில் பிரதமரின் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான மருத்துவ உதவித் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தால் தமது உடல் நிலை மற்றும் கரு வளர்ச்சி குறித்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவ உதவிகளை தாம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளரிடம் பயனாளி ஒருவர் தெரிவித்தார்

சேலம் மாவட்டத்தில் ஆதரவற்ற முதியோர்களை மீட்டு

இரண்டாவது போட்டி டை யில் முடிவடைந்தது ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கிப் போட்டி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஐப்பானை எதிர்கொள்கிறது

மற்றொரு அரை இறுதி ஆட்டத்தில் மலேசியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது